மோடி தெரிவித்துள்ளார் கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது

இரண்டு இந்தியர்களுக்கு கிடைத்துள்ளது

திட்டத்தை முதலமைச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் விதிகள் சார்ந்த உலகைப் படைக்க இந்தியா பாடுபடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்த பிரதமர் சர்வதேச வர்த்தகம் போன்ற பிரச்னைகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் அமைதி நல்லினக்கம் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வளர்ச்சி மற்றும் வளம் போன்றவை கடந்த பத்தாண்டுகளில் சிறப்பான முறையில் பின்பற்றப்படுவதாகவும் பிரதமரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசியல் சாசனத்தில் வன்முறைக்கு எந்த இடமும் இல்லையென்று என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தால்பூர் அருகே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் புதிய கட்டடத்தை திறந்த வைத்துப் பேசிய அவர் நக்சவைட்டுகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையின் போது உயிரிழந்த பாதுகாப்புப் படையினரின் உயிர்த் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் நாட்டின் சில பகுதிகளில் நக்சலைட்டுகளால் தவறாக வழிநடத்தப்படும் சிவர் வன்முறை மற்றும் அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குறிப்பிட்ட குடியரசு தலைவர் அதுபோன்று தவறாக வழிகாட்டப்பட்ட இளைஞர்களை தேசிய நீரோட்டத்திற்குக் கொண்டு வருவதில் சத்தீஸ்கர் அரசும் சமூகத்தினரும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார் சிக்கலான குற்றங்களுக்குத் தீர்வு காண்பதற்கு தொழில்நட்ப உதவி அவசியம் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புத்தில்லியில் இளம் காவல்துறைக் கண்காணிப்பாளர்களின் இரண்டாவது மாநாட்டில் பேசிய அவர் காலத்திற்கேற்ற புதிய தொழில் நுட்பங்களை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாதது என்றார் கடலோரப் பாதுகாப்பை திறம்பட மேற்கொள்வதற்கு காவல்துறை கடற்படை மற்றும் கடலோரக் காவல் படையினரிடையே நெருங்கிய ஒத்துழைப்புத் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள்தான் பாதுகாப்புத் துறையினருக்கு பெரும் சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்ட உள்துறை அமைக்சர் சமூக ஊடகங்களை சாதகமான முறையில் பயன்படுத்துவதை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதேபோன்று நகரப் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலுக்குத் தீர்வு காண்பதற்கும் வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது

இந்நாளைபொட்டி தில்லி அமர்ஜவான் ஜோதியில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றம் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை ஈந்த இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் ஜம்மு கஷ்மீரில் திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் நினைவுச் சின்னத்தில் வடக்குப் பிராந்திய ராணுவத் தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர்சிங் மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் கார்கில் தினத்தையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் கார்கில் போரின் போது இந்தியப் படையினர் காட்டிய துணிச்சல் மற்றும் வீர தீர முயற்சிகளை ஒவ்வொரு இந்தியரும் அங்கீகரிப்பதாக கூறியுள்ளார் இப்போரில் நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் கார்கில் போரின் போது வீரம் துணிச்சல் மற்றும் தியாக உணர்வுடன் போரிட்டு நாட்டிற்கு வெற்றி தேடித் தந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்குள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் நடைபெற்ற கார்கில் போரின் போது நாட்டின் கௌரவத்தை நிலைநாட்ட துணிச்சலுடன் போரிட்டு உயிர் நீத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகக் கூறியுள்ளார் அப்போதைய பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பேயின் தலைமை அளித்த ஆதரவே கார்கில் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்டோரும் கார்கில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளனர் ஆசியாவின் நோபல் பரிசு என்று கருதப்படும் ரமோன் மகசேசே விருது இந்த ஆண்டு திரு பாரத் வாத்வாணி மற்றும் திரு சோனம் வாங்கக் ஆகிய இரண்டு இந்தியர்களுக்கு கிடைத்துள்ளது

இந்தியாவை தூய்மையாக வைத்திருக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எள தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல்லில் தூய்மை பாரதம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் முன்னிலையில் ஆளுநர் வாசிக்க மாணவ மாணவியர் அதனை திருப்பி வாசித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் முன்னதாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் தனிநபர் கழிப்பிட திட்ட மாதிரி கழிப்பறை மற்றும் புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஆர் எம் காலனிப் பகுதியில் தூய்மைப் பணியை தொடங்கி வைத்த ஆளுநர் அப்பகுதியில் அம்ருத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள பூங்காவை பொது மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் பின்னர் அரசியல் கட்சியினர் தொழில் வணிக சங்கங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் ஆளுநர் சந்தித்துப் பேசினார் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் புனிதப் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாடு அரசு மாளியம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார்

மத்திய அரசின் முன்னோடித் திட்டங்களில் ஒன்றான பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண் குழந்தை பிறப்பு விகித குறைபாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தொடர்பான பிரச்னைகளுக்கு தீர்வு கானும் நோக்கில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று படிப்பை பாதியில் கைவிட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ள மாணவிகள் தெரிவிக்கின்றனர்

சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி

அந்நாட்டு அரசின் தலைமை வழக்கறிஞர் உத்தரவின்பேரில் இந்த படகுகள் வெளியுறவு அமைச்சகத்திடம் வரும் சனிக்கிழமை வழங்கப்பட உள்ளன இதன்பின்னர் அவற்றை தமிழக மீனவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மாநகரம் மற்றும் பிற நகர்ப்பகுதிகளில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு குறைக்கப்பட்டுள்ளது